தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் ஆலையை மீண்டும் திறக்க உச்சநீதிமன்றம் இன்று அனுமதி மறுத்துவிட்டது

பிரதமர் திரு

நாரிமன் தலைமையிலான அமர்வு பராமரிப்பு காரணங்களுக்காக மட்டுமே தமிழகத்தின் கோரிக்கையை ஏற்பதாக தெரிவித்துள்ளது மேலும் ஆலையை மீண்டும் திறக்க உத்தரவிடும் அதிகார வரம்பு தேசிய பசுமை தீர்ப்பாயத்திற்கு இல்லை என்றும் நீதிமன்றம் கூறியுள்ளது இருப்பினும் வேதாந்தா நிறுவனம் இதுகுறித்து உயா்நீதிமன்றத்தை அணுகலாம் என்று உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இதனிடையே தமிழக அரசு தொடா்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தமிழகத்திற்கு சாதகமான தீர்ப்பை வழங்கியிருப்பதால் மக்கள் அச்சமின்றி இருக்க வேண்டும் என்றும் சட்டம் ஒழுங்கை பராமரிப்பதில் மாவட்ட நிர்வாகம் முழு கவனத்துடன் செயல்படும் என்று தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சந்தீப் நந்தூரி தெரிவித்துள்ளார்

அனைத்தும் நம் நாட்டை ஒருங்கிணைப்பதாக குடியரசுத்தலைவர் திரு

புதுதில்லியில் கலாச்சார ஒருமைப்பாட்டிற்கான தாகூர் விருதுகளை இன்று வழங்கி பேசிய அவர் இந்த விருது நாட்டின் பாரம்பாயம் மற்றும் கலாச்சாரத்தின் கொண்டாட்டங்களாகும் என்று சுட்டிக்காட்டினார் தேசிய கவி ரபீந்திரநாத் தாகூரின் பெருமைகளை எடுத்துரைத்த அவர் தேசிய கீதத்தின் மூலம் நாடு தினமும் அவரை நினைவுகூர்வதாக குறிப்பிட்டார் இந்நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் திரு நரேந்திரமோடி ஒரு நாட்டின் கலாச்சாரமே அதன் அடையாளம் என்று சுட்டிக்காட்டினார் காலணி ஆதிக்கம் மற்றும் அந்நிய படையெடுப்பின் ஊடே பாரதத்தின் வளம் மிகு பாரம்பர்ய கலாச்சாரம் பாதுகாக்கப்பட்டு பராமரிக்கப்பட்டதாக கூறினார் குருதேவ் தாகூர் சுவாமி விவேகானந்தா போன்றவர்களின் படைப்புகளால் இது சாத்தியமானதாக அவர் சுட்டிக்காட்டினார் தாகூரின் போதனைகள் காலத்தால் அழியாதது என்று சுட்டிக்காட்டிய பிரதமா் அவருடைய படைப்புகளிலிருந்து ஏராளமானவற்றை உலகம் கற்றுணா்வதாக பெருமிதம் தெரிவித்தார் இந்நிகழ்ச்சியில் தாகூரின் படைப்புகளையும் வங்க கலை படைப்புகளை பிரபலமாக்கிய மணிப்பூரி நடனக்கலைஞர் ராஜ்குமார் சிங்கஜித் மற்றும் சிற்பக்கலைஞர் ராம் வாஞ்சி சுதார் ஆகியோருக்கும் விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டன

வெங்கய்ய நாயுடு புதுதில்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் உரையாற்றுகிறார்

பழங்குடியினரின் கலாச்சார கலை வண்ணங்களை எடுத்துரைக்கும் வகையில் குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநில நடன நிகழ்ச்சிகளும் இடம்பெறுகின்றன பழங்குடியினின் புகைப்படங்கள் அடங்கிய தொகுப்புகளும் காட்சிப்படுத்தப்பட உள்ளன

இந்தியா அர்ஜெண்டினா வர்த்தக கூட்டமைப்பு மாநாட்டில் பங்கேற்கும் அர்ஜெண்டினா அதிபர் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தையும் சந்திக்கிறார்

முப்படை வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை அர்ஜெண்டினா அதிபர் ஏற்றுக்கொண்டார் இந்நிகழ்வின் போது குடியரசுத்தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் பிரதமர் திரு நரேந்திரமோடி மத்திய அமைச்சர்கள் சிங் ராஜ்யவர்தன் ராத்தோர் திருமதி மேனகாகாந்தி உள்ளிட்டோர் கலந்துகொண்டனர்

நம்நாட்டில் வலுவான பெரிய வங்கிகளின் தேவையை அவர் வலியுறுத்தினார் ரிசர்வ் வங்கி ஆளுநர் திரு

அந்த கூட்டத்தில் ரிசர்வ் வங்கியின் வட்டி விகித குறைப்பின் பயன்களை வாடிக்கையாளர்களிடம் எடுத்து செல்ல வேண்டிய வழிமுறைகள் குறித்து தாம் விவாதிக்க இருப்பதாக கூறினார் மமமம சுஷ்மா ஸ்வராஜ் பல்கேரியா மொராக்கோ ஸ்பெயின் ஆகிய நாடுகளுக்கு நான்கு நாள் அரசுமுறை பயணம் மேற்கொண்டுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் திருமதி சுஷ்மா ஸ்வராஜ் இன்று மொராக்கோவில் அந்நாட்டு முக்கிய தலைவர்களைச் சந்தித்து இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்துவது குறித்து ஆலோசனை மேற்கொள்கிறார் அதனைத்தொடர்ந்து தீவிரவாத ஒழிப்பு வீட்டு வசதி உள்ளிட்டவற்றில் இரு நாடுகள் இடையே புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது மொராக்கோ பயணத்தை முடித்துக்கொண்டு திருமதி

பிங்க்லீனா பகுதியில் தீவிரவாதிகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் பாதுகாப்புப் படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது நடைபெற்ற சண்டையில் இந்த சம்பவம் நேரிட்டது

இதன்படி தமிழ்த்தாய் விருது புவனேஸ்வர் தமிழ்ச்சங்கத்திற்கும் கபிலர் விருது புலவர் காசுமான் உ வே சா விருது திரு நடன காசிநாதன் கம்பர் விருது முனைவர் முருகேசனுக்கும் வழங்கப்படுகிறது அதேபோல் சொல்லின் செல்வர் விருது ஆவடி குமாரும் ஜி யு

அம்மா இலக்கிய விருது முனைவர் உலக நாயகி பழனிக்கும் சிங்காரவேலர் விருது ப வீரமணி க்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது

இவ்விருதுகள் அனைத்தையும் முதலமைச்சர் திரு எடப்பாடி கே பழனிச்சாமி நாளை சென்னை தலைமைச்செயலகத்தில் நடைபெறும் நிகழ்ச்சியில் வழங்குகிறார்

எடப்பாடி கே பழனிசாமி உத்தரவிட்டுள்ளார்

இந்நாளையொட்டி சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள அன்னாரது திருவுருவச்சிலைக்கு அருகே வைக்கப்பட்டுள்ள திருவுருவப்படத்திற்கு தமிழக அரசு சார்பில் மாநில அமைச்சர்கள் திரு

ஜெயக்குமார் திரு கடம்பூர் ராஜு திரு

பெஞ்சமின் திரு

பாண்டியராஜன் உள்ளிட்டோர் மலர்தாவி மரியாதை செலுத்தினார்கள்

சா ன் பிறந்தநாள் நாளை கொண்டாடப்படுவதையொட்டி அவரது திருவுருவச்சிலைக்கு தமிழ் வளர்ச்சித்துறை சார்பில் மலர் தூவி போற்றுதல் நிகழ்ச்சி நாளை நடைபெறுகிறது

கோவை ரயில் நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பேச்சுவார்த்தைகள் மும்முரமாக நடைபெற்று வருவதாகவும் சுட்டிக்காட்டினார்

திருச்சியில் இன்று செய்தியாளர்கிளடம் பேசிய அவர் அரசின் நலத்திட்டங்கள் பயனாளிகளை விரைந்து சென்றடைய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார் பின்னர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலக வளாகத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஏஏ்யுவு இயந்திரத்தின் விழிப்புணர்வு முகாமை அவர் துவக்கி வைத்தார் தொடர்ந்து பொதுமக்கள் குறைதீர் கூட்டத்தில் கலந்து கொண்ட ஆட்சித்தலைவர் மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி உபகரணங்களையும் பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளையும் கருணை அடிப்படையிலான பணி நியமன ஆணையையும் வழங்கினார்

ம் ம் ம் ம் ம ருவரி காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் மாற்றுத்திறனாளிகளுக்கு வழங்கப்படும் அரசின் நலத்திட்டங்கள் தொடர்பான விழிப்புணர்வு கலை நிகழ்ச்சியை மாவட்ட ஆட்சித்தலைவர் பா பொன்னையா இன்று துவக்கி வைத்தார்